தேசியடிஜிட்டல் தகவல் கொள்கைக்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

ஐநா வின் புவிபாதுகாவல் விருதுக்குபிரதமா் திருநரேந்திரமோடிதோ்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா்

இது தொடர்பானமனுவைவிசாரரணைசெய்தஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா தலைமையிலானஐந்துநீதிபதிகளைக் கொண்டஅரசியல் சாசனஅமர்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது

தேசியடிஜிட்டல் தகவல் கொள்கைக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

அடுத்த இரண்டுஆண்டுகளுக்குள் கிராம பஞ்சாயத்துகள் அனைத்தையும் தகவல் தொடர்பு கட்டமைப்புகளை இணைப்பதற்கும் இது உதவிடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியபொருட்கள் பட்டியலில் இடம் பெறாதவற்றின் இறக்குமதியைதடுக்கும் நோக்கில் அவற்றிக்கான கங்கவரியைமத்தியஅரசுஉயர்த்தியுள்ளது

நள்ளிரவு முதல் இது அமலுக்குவந்துள்ளதாகமத்தியஅரசின் செய்திகுறிப்பு தெரிவிக்கிறது நடப்பு கணக்குபற்றாக்குறையைகுறைக்கும் வகையில் இந்தநடவடிக்கைமேற்கொள்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமரின் நகர்புற வீட்டுவசதிதிட்டத்தின் கீழ்

புதுதில்லியில் நேற்றுரடைபெற்ற இந்ததிட்டத்தின் செயலாக்கம் மற்றும் கண்காணிப்புக் குழுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

அதிகபட்சமாகஉத்திரபிரதேசத்தில் மட்டும் இரண்டுவட்சம் வீடுகள் இதில் கட்டப்படஉள்ளதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நகர்புறங்களில் வசிக்கும் ஏழைமக்களின் வீட்டுவசதிகளவை பூர்த்திசெய்யும் வகையில் இந்ததிட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதாகஅதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளுக்குஎதிரானநடவடிக்கைகளின் போதராணுவவீரர் ஒருவர் உயிரிழந்தார் அனந்நாத் மாவட்டத்தில் இன்றுகாலை இருதரப்புக்கும் இடையேதுப்பாக்கி சூடு நடந்ததாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் தீவிரவாதிஒருவர் கட்டுக் கொல்லப்பட்டதாகஅந்ததகவல்கள் கூறுகின்றன அந்தபகுதியிலிருந்துஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாககாவல்துறையினா் தெரிவித்தனர்

இந்ததிட்டத்தின் கீழ் காப்பினிப் பெண்கள் ஆறு வயதானகுழந்தைகள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளர் பெண்கள் இளம் உடல்நலபரிசோதனைசெய்யப்பட்டுஊட்டுச்சத்துவழங்கப்பட்டுவருவதாகமாவட்டகுழந்தைகள் வளா்ச்சித் திட்டஅலுவலர் திருமதிதமிழரசிளமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

புதிய ஆணையத்தைஏற்படுத்துவதற்கானசுட்டமசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும்வரை இந்தக்குழுஅப்பணிகளைமேற்கொள்ளும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தமருத்துவக்குழுமத்தின் பதவிக்காலம் முடிவுக்குவருவதைஒட்டி இந்தநடவடிக்கைமேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா வின் புவிபாதுகாவல் விருதுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஐநா வின் சுற்றுசூழல் அமைப்பு இதற்கானஅறிவிப்பபைவெளியிட்டுள்ளது

சா்வதேசசூரியசக்திகூட்டமைப்பைஏற்படுத்துவதற்காகமேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக அவா்களு க்கு இந்தவிருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது

சுற்றுகுழலைபாதுகாப்பதற்கானபணிகளைசிறப்பாகமேற்கொள்ளும் தலைவர்களுக்கு இவ்விருதுவழங்கப்பட்டுவருகிறது சுற்றுசூழல் பாதிப்பைதடுப்பதற்கானநடவடிக்கைகளுக்குதலைமைஏற்க இந்தியாதயாராகஉள்ளதாகவெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார்

பருவநிலைமாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளைதடுப்பதில் இந்தியாஉறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் வடகிழக்குபருவமழை இயல்பானஅளவில் இருக்குமென்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாகவருவாய் துறைஅமைச்சர் திருஉதயகுமார் கூறியுள்ளார் பேசிய அவர் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் புயல் காலங்களில் மேற்கொள்ளபடவேண்டியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்துவிரிவான ஆலோசனைகள் மாவட்டநிர்வாகங்களுக்குவழங்கப்பட்டதாககூறியுள்ளார் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தீமைகள் குறித்துபள்ளிமாணவா்களிடையேவிழிப்புணா்வைஏற்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

திட்டம் தொடர்பாகஉச்சநீதிமன்றம் அளித்துள்ளதீர்ப்பு ஆதார் வரவாற்றுசிறப்புமிக்கதுஎனமத்தியஅம்சச் திருபொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிகூடுதல் இடங்களில் வெற்றிபெற்றுஆட்சிஅமைக்கும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் தமிழகஅமைச்சர்கள் மீதான்ஷழல் புகார்கள் குறித்துமுதலமைச்சர் உரியநடவடிக்கைஎடுப்பார் என்றுதாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் ஊழலற்றஆட்சிஅமைக்கப்படவேண்டும் என்பதேபிஜேபி யின் நிலைப்பாடுஎன்றும் திருபொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆசியகோப்கைகிரிக்கெட் போட்டி இறுதிஆட்டத்தில் இந்தியாநாளை பங்களாதேசைஎதிர்கொள்கிறது